பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஓட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் பேரை விடுவிப்பது பற்றிய தமிழக அமைச்சரவையின் பரிந்துரை மீது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு குறிப்பு அனுப்பப்பட்டுன்னதாக வெளியான செய்திகளை சென்னை ஆளுனர் மாளிகை மறுத்துள்ளது

ஸ்வச்சதா ஹி சேவா என்னும் சுத்தமே சேவை இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லி யில் காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியின் போது இந்தோ திபேத்திய எல்லைக் காவல் படையினர் பள்ளிக் குழந்தைகள் வேளாண்மை மற்றும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்க உறுப்பினர்கள் ஆன்மீகத் தலைவர் ஜக்கி வாசுதேவ் திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் தொழில் அதிபர் திரு ரத்தன் டாடா மற்றும் தூய்மைப் பணி ஆர்வலர்கள் உட்பட பல்வேறு பிரிவு மக்களுடன் பிரதமர் கலந்துரையாடினுர் கத்தத்தை அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே மாற்றிக்கொள்ள வேண்டியது அனைவருக்கும் அவசியம் என்று அவர் தமது உரையில் கூறினுர்

தூய்மைப் பணி இயக்கத்தில் நாட்டில் ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு வயதினரும் ஈடுபட்டு வந்திருப்பதை பிரதமர் கட்டிக் காட்டினுர் ஸ்வச் பாரத் இயக்கம் காரணமாக நாட்டில் வயிற்றுப் போக்கு நோய் கணிசமாக அளவில் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குப்பைகளை சரியான முறையில் அகற்றுதல் மிக அவசியம் என்றும் கழிவுப் பொருட்களின் மேலாண்மையை மேலும் திறம்பட்டதாக மாற்ற வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்திஞர் கழவுகளையே பயனுள்ள சொத்துக்களாக மாற்ற தீவிர முயற்சிகளில் அரசு ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் போது அஸ்ஸாம் மாநில இளைஞர்களிடம் பிரதமர் பேசுகையில் சமூக மாற்றத்தின் தூதுவர்களே இனைஞர்கள்தான் என்றும் தூய்மை பற்றிய செய்தியை இளைஞர்கள் பரப்பியுள்ள விதம் பாராட்டுக்குரியது என்றும் கூறிஞர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லே பகுதியில் பாதுகாப்புப் பணியில் சடுபட்டுள்ள இந்தோ திபேத்திய எல்லைக்காவல் படை வீரர்களிடம் பிரதமர் பேசுகையில் எல்லையில் தாய்மைப் பணியிலும் இவர்கள் ஈடுபடுவதை பாராட்டினுர் ஸ்வச் பாரத் இயக்கத்தில் பெண் சக்தியின் பங்களிப்பு அபாரமானது என்றும் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மகளிர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களிடம் பேசுகையில் அவர் கூறிஞர் பிரதமர் திருநரேந்திர மோடி இன்று புதுடில்லி பஹார்கஞ்ச் பகுதியில் உள்ள பாபாசஹேப் அம்பேத்கார் மேல்நிலைப் பள்ளிக்குச் சென்று கற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் தாமே ஈடுபட்டார் பள்ளி வளாகத்தில் உள்ள அம்பேத்கார் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்திய அவர் கற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து சில மாணவர்களிடமும் பேசினுர் வழக்கமான போக்குவரத்து தழலிலேயே அம்பேத்கார் மேல்நிலைப் பள்ளிக்கு பிரதமர்சென்றதாகவும் சிறப்புப் போக்குவரத்து ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ள து பாரத ரத்னா விருது பெற்ற இந்திய பொறியாளர் எம் விஸ்வேஸ்வரய்யா பிறந்த நாளான இன்று பொறியாளர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி பிரதமர் திருநரேந்திர மோடி பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் பொறியாளர்கள் காட்டி வரும் திறமையும் அர்ப்பணிப்பு உணர்வும் மெச்சத்தக்கவை என்று டவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் நீர்ப்பாசன திட்டங்களை வடிவமைப்பதில் உலகப் புகழ் பெற்றிருந்த இந்தியப் பொறியாளர் விஸ்வேஸ்வரய்யா விற்கு பிரதமர் புகழாரம் துட்டியுள்ளார்

தேவைப்படும்போது தேவையான ஆலோசனைகள் பெறப்பட்டு அரசியல்சாசனப் படி நியாயமான முடிவு எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ள து புதுச்சேரி தணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாய்த்து பகுதியில் ராஜ்நிவாஸ் குழவினருடன் ஸ்வச்சதா சைக்கிள் பேரணி நடத்திஞர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அரவிந்தர் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர்கள் மற்றும் செவிலியர்களும் இதில் கலந்து கொண்டனர் புர்ணாங்குப்பம் நல்லவாடு தானாம்பாளையம் தவளக்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் தூய்மைப்பணிகளை துணைநிலை ஆளுனர் மறுஆய்வு செய்தபோது கிராமப்புற சாலைகள் சுத்தமாக இருப்பதைக் கண்டதாக ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் குப்பைத் தொட்டி வைத்து தூய்மையை பராமரிக்க இந்த ஆய்வின் போது ஏற்பாடு செய்யப்பட்டது சமூகப் பொறுப்புணர்வு முறையில் தேவையான உதவிகளை வழங்க அரவிந்தர் கண் மருத்துவமனை நீர்வாகமும் ஆர்வம் வெளியிட்டது ஸ்வச்சதா இயக்கத்தின் மற்ஜெரு பகுதியாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திருசவுத்தரி பிஜி விஜய் இன்று நகரப் பகுதிகளில் சைக்கின் பேரணி ஒன்றை நடத்தி கடந்த வார பிரச்சனைகளை மறு ஆய்வு செய்தார் காரைக்காலில் வேளாண் தலைமையில் சர்வதேச கடலோர தூய்மைப்பணிகள் தினம் கடைப்பிடிக்கப் பட்டதாகவும் மாஹே மற்றும் ஏஷ மில் அந்தந்த மண்டல நிர்வாக அதிகாரிகள் தலைமையில் தூய்மைப்பணிகள் பற்றிய விழிப்புணர்வு சைக்கிள் பேரணிகள் நடத்தப்பட்டதாகவும் ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப் பட்டுன்ளது புதுச்சேரி கடற்கரையில் இன்று கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற சர்வதேச கடலோர தூய்மைப் பணிகள் தின இயக்கத்தில் உள்ளாட்சித் துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத் துறையினரும் என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்களும் கலந்துகொண்டு திரு

நாராயணசாமி தலைமை விருந்தினராக இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு சமூக நலத்துறை மற்றும் துறைமுகத் துறை அமைச்சர் திருகந்தசாமி முன்னிலையில் தூய்மைப் பணிகளை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் உள்ளாட்சித் துறை இயக்குனர் திருமலர்கண்ணன் அறிவியல் தொழில்நுட்பத் துறை இயக்குனர் திருமதிஆர் கமிதா புதுச்சேசி நகராட்சி ஆணையர் திருகதாகர் புதுச்சேரி கடலோர காவல்படையின் தலைவர் திரு

தியாகி என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணித் திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் குழந்தைசாமி மற்றும் இதர அதிகாரிகளும் தூய்மைப்பணி இயக்கத்தில் ஈடுபட்டனர்

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்ட மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அஇஅதிமுக வினர் அக்கடசியின் சட்டமன்றக் குழுத் தலைவர் திருஅன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள அஇஅதிமுக அலுவலகத்தில் இருந்து ஊர்வலகமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர் புதுவை தெற்கு மாநில திமுக வினர் சட்டமன்ற உறுப்பினர் திருஆர் சிவா தலைமையில் ஊரர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர் மதிமுக திராவிடர் கழகம் பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பிலும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பிரான்சி டம் இருந்து ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்குவதற்கான மத்திய அரசின் பேரத்தில் ஊழல் நடந்திருப்பதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று புதுவையில் காங்கிரஸ் கட்சியனர் ஊர்வலம் ஒன்றை நடத்தினர் சுதேசிப் பஞ்சாலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் புதுவைக்கான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் திரு முகுல் வாஸ்னிக் முதலமைச்சர் திருவி நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் திரு

ருபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாகக் கூறிஞர்

ராகுல் காந்தி நாட்டின் பிரதமராக வேண்டும் என்றும் வலியுறுத்தினுர் கேரளத்தில் கடந்த மாதம் வெள்ளத்தில் மூழ்கி உயிர் இழந்த புதுவை காவல்துறையைச் சேர்ந்த காவலர் தேவானந்தின் குடும்பத்தினருக்கு காவல்துறை ஊழியர்களிடம் இருந்து திரட்டப்பட்ட மூன்றேகால் லட்சம் ருபாய் நிதி உதவியை புதுச்சேரி டிஜிபி திருமதி சுந்தரி நந்தா இன்று தேவானந் தின் மனைவி ஹேமமாலினி யிடம் வழங்கிஞர்

இந்தியா வின் பிஎஸ்எல்வி சி

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கத்தமே சேவை இயக்கத்தை பிரதமர் தரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லி யில் காணொலி காட்சி மூலம் தொடக்கிவைத்தார் பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் திருநரேந்திர மோடி பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி இன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் ஸ்வச்சதா சைக்கிள் பேரணி நடத்தினர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது